தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

கூடுதல் கண்காணிப்புக்கு ஏற்பாடு செய்யுமாறு திமுக தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நாளை ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது

தில்லியில் ஏழு ஜார்க்கண்டில் நான்கு தொகுதிகளிலும் ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது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 மத்திய அமைச்சர்கள் திரு ராதாமோகன்சிங் திரு ஹர்ஷவர்தன் திருமதி மேளகா காந்தி திரு நரேந்திரசிங் தோம் திரு கிருஷ்ணபால் குர்ஜா் சமாஜ்வாதி கட்சித் தலைவா் திரு அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் இந்த ஆறாம் கட்ட தேர்தல் களத்தில் வேட்பாளர்களாக உள்ளனர்

பிஜேபி காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் இந்த தொகுதிகளில் தீவிர வாக்கு சேகிப்பில் ஈடுபட்டுள்ளனர் நாட்டின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அரசு மட்டுமே அணு ஆயுத சோதனை நடத்துவதில் உறுதியான முடிவை எடுக்கும் என்று பிரதமா் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

இந்த சோதனையை வெற்றிகரமாக செய்து முடித்த விஞ்ஞானிகளுக்கு தமது பாராட்டுக்களை தெரிவித்துக்கொள்வதாக கூறிய அவர் பல ஆண்டுகாலமாக நாட்டில் பாதுகாப்பு குறித்த அக்கறை ஏதுமின்றி காங்கிரஸ் கட்சி செயல்பட்டதாகவும் தெரிவித்தார் அவர்கள் ஆட்சி செய்தபோது புலனாய்வு அமைப்புகள் வலுவிழக்க செய்யப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் சீக்கியர்களுக்கு எதிராள வன்முறை குறித்து காங்கிரஸ் கட்சியின் சாம் பிட்ரோடா பொறுப்பில்லாமல் கருத்து தெரிவித்திருப்பது அக்கட்சியின் நிலைப்பாட்டையே காட்டுவதாகவும் கூறினார் மத்தியில் வலிமையாள அரசை அமைக்க மக்கள் தங்கள் வாக்குகளை செலுத்த வேண்டும் என்றும் திரு மோடி கேட்டுக்கொண்டார் மத்தியப்பிரதேச மாநிலம் சுஜல்பூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தமது கட்சி அறிவித்துள்ளகுறைந்தபட்ச வருவாய் உறுதித்திட்டம் நாட்டின் பொருளாதாரத்தில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்றும் மக்களின் வாங்கும் சக்தியை அதிகரிக்கும் என்றும் கூறினார்

மத்தியப்பிரதேச மாநிலத்தில் விவசாயக்கடன்களை காங்கிரஸ் அரசு தள்ளுபடி செய்ததையும் அவர் சுட்டிக்காட்டனார்

தமிழகத்தைப் பொறுத்தவரை மக்களவைத் தேர்தலோடு

தேர்தல் பிரச்சாரத்தின்போது நடத்தை நெறிமுறைகளை மீறியதாகக் கூறி அதற்கு விளக்கம் அளிக்குமாறு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான திரு நவ்ஜோத் சிங் சித்துவிற்கு தேர்தல் ஆணையம் நோட்டிஸ் அனுபியுள்ளது மத்திய பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட போது திரு சித்து பிரதமர் திருநரேந்திரமோடிக்கு எதிராக தெரிவித்த கருத்துக்கள் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளுக்கு எதிராக உள்ளதாகக் கூறி இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது இன்றைக்குள் பதிலளிக்குமாறு அந்த நோட்டீஸில் திரு சித்துவிற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறி வருவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் கூறியுள்ளார் அவர் இன்று விடுத்துள்ள செய்தியில் வேலைவாய்ப்புகள் குறித்தோ விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண்பது குறித்தோ பெண்கள் மற்றும் பட்டியலினத்தவருக்கு பாதுகாப்பு தருவது குறித்தோ திரு மோடி கவலைப்படவில்லை என்றும் எதிர்க்கட்சியினரை அவர் கடுமையாக விமர்சித்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வளர்ச்சித் திட்டங்களை விரைவுப்படுத்த வேண்டும் என்றும் ஒவ்வொரு குடிமகனும் கண்ணியமாக வாழ்வதை உறுதி செய்ய வேண்டும என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் விஞ்ஞானிகளின் கடினமான உழைப்பு நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார்

இந்நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கனினி மூலம் மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சுழற்சி முறையில் வாக்குச்சாவடிகளுக்கு ஒதுக்கீடு செய்யும் பணி இன்று நடைபெற்றது மதுரை மாவட்ட ஆட்சியர் நாகராஜன் வேட்பாளர்கள் மற்றும் வேட்பாளர்களின் முகவர்கள் இதில் கலந்துகொண்டனர்

இத்தொடர்பாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அளித்த மனுவில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நுன் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் தேர்தல் நாளன்று நடத்தை விதிமுறைகள் முழுமையாக கடைபிடிக்கப்படுகின்றனவா என்பதை ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தேர்தல் நடைபெற அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு அளித்துள்ள மனுவில் திமுக வலியுறுத்தியுள்ளது

இதனை தொடங்கிவைத்து பேசிய தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் சங்கீத மும்மூர்த்திகள் கர்நாடக இசையை வளர்த்து நாட்டின் பாரம்பரியத்திற்கு புகழ் சேர்த்தாக கூறினார் இசை தெய்வீகமானது என்றும் அதனை செழித்தோங்க செய்து நாட்டின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் போற்ற வேண்டும் என்றும் திரு பன்வாரிலார் புரோஹித் குறிப்பிட்டார்

வேலூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே சுட்டவிரோதமாக போலி மதுபான ஆலை நடத்தி வந்த மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் சும்பவ இடத்தில் போலி மதுபானம் தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட எந்திரங்கள் மற்றும் காலி பாட்டில்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தடை செய்யப்பட்ட அச்சிடப்பட்ட காகிதங்களில் உணவு பண்டங்களை வைத்து சாப்பிடக்கூடாது என நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி மு ஆசியா மரியம் தெரிவித்துள்ளார்

நெல்லை மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி பேருந்துகள் தரக்கட்டுப்பாடு குறித்து மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் இன்று ஆய்வு செய்தார்

விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நாளை ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது

ஜெய்ப்பூரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது